வட மாநிலங்களில் நடுக்கும் குளிர் தொடர்ந்து வாட்டி வருகிறது

மேலும் பத்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வகை செய்யும் அரசியல் சாகன திருத்தத்துக்கு தமிழக சுட்டப்பேரவை ஒப்புதல் அளிக்கிறது

மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எச் எஸ் பிரனாய் பி வி சிந்து சாய்னா நேவால் சமீர் வர்மா ஆகியோர் இரண்டாவது கற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர்

இதன் மூலம் தங்குதடையின்றி நுகர்வோருக்கு எரிவாயு கிடைக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது இந்திர தனுஷ் எரிவாயு கட்டமைப்பு நிறுவனத்திற்கு இந்த தொகை மானியமாக கிடைக்கும் இப்படி நிதி ஒதுக்கி இருப்பது இது இரண்டாவது முறையாகும்

நீவாச்சல் இஸ்பாத் நிகம் லிமடெட் நிறுவனத்தில் நான்கு மத்திய பொதுத்துறை நிறுவனங்களும் இரண்டு மாநில பொதுத்துறை நிறுவனங்களும் வைத்துள்ள பங்குகளை விற்பனை செய்வதற்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கொள்கை அளவு ஒப்புதல் அளித்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவ்டேகர் தெரிவித்துள்ளார் இதுதவிர களிமவள வர்த்தக கழகம் சுரங்க வளர்ச்சிக் கழகம் பாரத் கனரக மின்பொருள் கழகம் ஆகியவற்றின் பங்குகளையும் பகிர்ந்து அளிக்க அமைச்சரவைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் அமைதியை விரும்பும் நாடுகளுடன் சுமாதானத்தை பேனுவதற்கு அமெரிக்கா தயாராக உள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் கூறியிருக்கிறார் நேற்று நாட்டு மக்களுக்கு திரு ட்டிரம்ப நிகழ்த்திய உரையில் இதைத் தெரிவித்த அவர் ஈரான் தமது தற்போதைய நிலையை மாற்றிக் கொள்ளாவிட்டால் அகுற்கு எதிராக கூடுதல் பொருளாதார நிதி தடைகள் விதிக்கப்படும் என்று எச்சரித்தார் அதமட்டுமன்றி அணு ஆயுத திட்டங்களை ஈரான் முழுமையாக கைவிட வேண்டுமென்றும் பயங்கரவாதிகளுக்கு உதவுவதை நிறுத்த வேண்டுமென்றும் அவர் நிபந்தனை விதித்தார் ஈராக்கில் உள்ள அமெிக்க தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் ஏராளமான சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் ஈராக் வெளியிட்ட அறிவிப்புகளிலிருந்து இப்போது பின்வாங்கி வருகிறது என்றும் அதிபர் திரு ட்டிரம்ப் கூறினார் இந்த தாக்குதலில் அமெரிக்கா மற்றும் ஈராக் தரப்பில் எந்த உயிர்ச்சேதமும் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அமெிக்காவிடம் மிகப்பெரிய ராணுவ பலம் உள்ளபோதிலும் அதனை பயன்படுத்துவது அமெரிக்காவின் நோக்கம் அல்ல என்றும் திரு ட்டிரம்ப் உறுதியளித்தார் அதேசமயம் ஈரான் மதத் தலைவர் அலிக் காமேனி நிகழ்த்திய உரையில் ஈரான் தொடுத்த தாக்குதல் மிகவும் சாதாரணமானது என்றும் உடனடியாக வளைகுடா பிராந்தியத்திலிருந்து அமெரிக்க துருப்புகள் வெளியேற வேண்டுமென்றும் கூறினார் தில்லியில் நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார் இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா நிதின் கட்கரி திரு நரேந்திரசிங் தோமர் திரு பியூஷ் கோயல் கலந்து கொள்கிறார்கள் நித்தி ஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜீவ் குமார் உறுப்பினர்கள் திரு வி கே சரஸ்வத் திரு ரமேஷ்சந்த் மற்றும் திரு வி கே பால் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் திரு பிபேக் தேப்ராய் அமைச்சரவை செயலர்கள் நிதித்துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொள்கிறார்கள் புதிய திட்டங்களுக்கான மூலதன நிதி ஒதுக்கீடு உற்பத்தி சுற்றுலா ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு கட்டுமான துறை வேளாண் துறை சுகாதாரத்துறை உள்ளிட்ட வற்றில் தனியார் பங்களிப்பை அனுமதிப்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது தனியார் முதலீட்டாளர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள் பொதுவாக பொருளாதார நிலவரம் அதன் வளர்ச்சி குறித்து இதில் விவாதிக்கப்படும் ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமை தொழிலதிபர்களுடன் பிரதமர் இது குறித்து ஆலோசனை நடத்திபுள்ளார்

அவர்கள் ஏற்கனவே கவனித்து வரும் துறைகள் விஷயத்தில் அமைச்சர்களுக்கான அதிகாரம் இதன் மூலம் வழங்கப்பட்டுள்ளது எதிரிகள் நல்லிணக்கத்தை குலைக்க சந்தர்பத்தை எதிர்நோக்கி இருப்பதால் காவல்துறை அதிகாரிகள் மிகுந்த கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்று ஜம்மு கஷ்மீர் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு தில்பக் சிங் கூறியிருக்கிறார் சோபியான் மற்றும் புல்வாமா இரட்டை மாவட்டங்களில் பயணம் மேற்கொண்ட அவர் பாதுகாப்பு ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று இதை தெரிவித்தாா்

இதற்கான திருத்த தீர்மானம் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது ஏற்கனவே நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் குளிரின் தாக்கம் தீவிரமடைந்துள்ளது குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் குறைந்துள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் அம்ரித்சா் நகரம் தான் கடுமையான குளிரை சந்திக்கிறது அங்கு குறைந்தபட்ச வெப்ப நிலை இரண்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைந்துள்ளது ஹரியானாவில் ஹிசார் நகரம் தாள் அதிக குளிரை சந்திக்கிறது அங்கு குறைந்தபட்ச வெப்ப நிலை இயல்பை காட்டிலும் நான்கு டிகிரி குறைந்து மூன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸாக உள்ளது சண்டிகரில் வெப்ப நிலை ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வீழ்ச்சியடைந்தள்ளது இதுமட்டுமின்றி சண்டிகர் அமரித்சர் லூதியானா பாட்டியாலா அதம்பூர் உள்ளிட்ட பத்து நகரங்களில் பனி மூட்டம் சூழ்ந்துள்ளது நேற்று பனிப்பொழிவை சந்தித்த இமாச்சலப்பிரதேச தலைநகர் சிம்லாவில் இன்று காலை சூரிய வெளிச்சம் தென்பட்டது என்றாலும் மலைப்பகுதியில் உள்ள இடங்களில் உறைநிலைக்கும் கீழாக வெப்பம் பதிவானது அடுத்த இரண்டு நாட்கள் இமாச்சலப்பிரதேசத்தில் குளிர் நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

பனிப்படலம் காரணமாக சாலைகள் சறுக்கும் என்பதால் வாகனத்தில் செல்வோரும் கால்நடையாக செல்வோரும் கவனமாக இருக்க வேண்டும் என்று காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது பனிப்படலத்தை நீக்கும் பணியும் தீவிரமாக நடந்து வருகிறது மாநிலத்தில் அத்தியாவசிய சேவைகளை விரைவில் தொடங்க வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் திரு ஜெய்ராம் தாக்கூர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் பனிப்பொழிவு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது நாட்டின் முன்னேற்றத்தில் வெளிநாடுகளில் வாழும் இந்திய சமுதாயத்தினர் அளிக்கும் பங்கினை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது

கிழக்கு தில்லி தொழில்பேட்டையில் அச்சகம் ஒன்றில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது இதில் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் தமிழ்நாடு காவல்துறையினர் மொத்தம் எட்டு பேரை கைது செய்து அடிப்படைவாத கும்பல் ஒன்றை முறியடித்துள்ளனர்

ஐந்து பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர்

மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எச் எஸ் பிரணய் பி வி சிந்து சாய்னா நேவால் சமீர் வா்மா ஆகியோர் இரண்டாவது கற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர்